நரேந்திர மோடி இன்று மாலத்தீவு செல்கிறார்

அபிஷேக் சிங்வி தெரிவித்துள்ளார்

அன்பழகன் கூறியிருக்கிறார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலத்தீவு செல்கிறார் தமது பயணம் இருநாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்தும் என்று பிரதமர் கூறியிருக்கிறார் மீண்டும் பிரதமராக திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பின்னர் அவர் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டுப் பயணம் இது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தமது முதல் பயணத்தில் மாலத்தீவு மற்றும் இவங்கைக்கு செல்வதன்மூலம் அவர் அண்டை நாடுகளுக்கு முதலிடம் என்ற இந்தியாவின் அயல்நாட்டு கொள்கை தொடர்கிறது என்ற செய்தியை உணர்த்துகிறார் அத்தடன் இம்மண்டலத்தில் அனைவருக்கும் பாதுகாப்பையும் வளர்ச்சியையும் உறுதி செய்தல் என்ற பொருளில் அமைந்த சாஹர் என்ற கோட்பாட்டினையும் அவரது பயணம் உறுதி செய்கிறது பிரதமர் திரு மோடி மாலத்தீவில் இந்திய உதவியுடன் அமைக்கப்பட்டுள்ள ரேடார் கன்கானிப்பு அமைப்பினையும் அந்நாட்டு ராணுவ பயிற்சி நிலையத்தையும் அதிபர் இப்ரஹிம் சோலிக்குடன் இணைந்து தொடங்கி வைக்கிறார்

பிரதமர் நாளை மாலை கொழும்பு செல்வதன் மூலம் ஈஸ்டர் நாள் தாக்குதலுக்குப் பின்னர் அங்கு செல்லும் சர்வதேச தலைவர் என்றவகையில் அந்நாட்டின் துயரத்தில் இந்தியா என்றும் துணைநிற்கும் என்ற நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறார் அவர் அங்கு அதிபர் மைத்ரிபால சிறிசேனா பிரதமர் ரளில் விக்ரமசிங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் திரு சம்பந்தன் ஆகியோருடன் உரையாடுகிறார் தில்லியிலிருந்து ஜெய்சிங் முன்னதாக இன்று காலை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேரளாவில் உள்ள குருவாயூர் கோவிலில் சாமி தரிசனம் செய்கிறார் இதற்காக நேற்று விமானம் மூலம் கொச்சி சென்றடைந்தார் வழிபாட்டிற்குப் பின்னர் குருவாயூரில் பிஜேபி தொண்டர்கள் மத்தியில் அவர் உரையாற்றவுள்ளார் ராணுவத்திற்கு தேவையான தளவாடங்களை கொள்முதல் செய்வதில் உள்ள பிரச்சினைகள் மற்றும் ராணுவ செயல்பாடுகள் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் நேற்று உயரதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தினார் இந்தக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிகாரிகள் தற்போது ராணுவத்தில் நடைபெற்று வரும் அடிப்படை கட்டமைப்புத் திட்டங்கள் மற்றும் ராணுவ தளவாடங்களை மேம்படுத்த எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள திட்டங்கள் தொடர்பாக அமைச்சருக்கு விளக்கினர் இந்திய கடலோர காவல்படை தொடர்பாகவும் பாதுகாப்புத் துறை அமைச்சர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் ஏற்றுமதியை ஊக்குவிக்க நிறுவனங்களுக்கு உரிய நேரத்தில் ஏற்றுமதிக்கான கடன் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஏற்றுமதி அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் பேசிய அவர் ஏற்றுமதியை அதிகரிப்பதில் அதற்கான கடனுதவி முக்கிய பங்கு வகிக்கிறது என்று கூறினார் ஏற்றுமதியாளர்களுக்கு மானியம் வழங்கப்படுவதை குறைத்து குறைந்த வட்டியில் கடன்கள் தாராளமாக கிடைப்பதற்கான சூழலை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் கடன் கேட்கும்போது வங்கிகள் உத்திரவாதம் உள்ளிட்ட கடுமையான விதிமுறைகளை விதிப்பதால் இந்த நிறுவனங்கள் சந்திக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றும் அவர் கூறினார் மக்களவையில் எதிர்க்கட்சியாக ஒரு கட்சியை அங்கீகரிக்க தற்போதுள்ள விதிகளை எதிர்த்து வழக்குத் தொடர தயாராக இருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அபிஷேக் சிங்வி கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கட்சி அனுமதித்தால் வழக்குத் தொடருவேன் என்று கூறினார்

கடந்த ஆண்டை காட்டிலும் நடப்பாண்டில் அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் பொறியியல் படிப்பில் சேர வாய்ப்புள்ளதாக மாநில உயர்க்கல்வித்துறை அமைச்சர் திரு கேபி அன்பழகன் தெரிவித்துள்ளார் தருமபரி மாவட்டம் செட்டிக்கரை அரசு பொறியியல் கல்லூரியில் நடப்பாண்டிற்கான பொறியியல் சேர்க்கைக்கான சான்றிதழ் சிபார்ப்பு பணியை அவர் நேற்று நேரில் ஆய்வு செய்தார் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் ஆன் லைன் மற்றும் சேவை மையங்கள் மூலம் பொறியியல் சேர்க்கைக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கும் வசதியை மாநில அரசு சிறப்பாக நடைமுறைப்படுத்தி வருவதன் மூலம் மாணவர்கள் கலந்தாய்வில் கலந்தகொள்ளும் நிலை எளிமையாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதனிடையே அண்ணா பல்கலைக்கழக முறைகேடுகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் தவறு யார் செய்திருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார் ராமேஸ்வரத்தில் மறைந்த முன்னாள் குடியரசுத்தலைவர் அப்துல்கலாம் பெயரில் கலைக்கல்லூரி தொடங்குவதற்கான ஆயத்தப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் மாணவர் சேக்கை நடைபெறும் என்றும் மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்ச் திரு மணிகண்டன் தெரிவித்குள்ளார் ராமநாதபுரத்தில் பள்ளி மாணவர்களுக்கு மடிக் கணினிகளை வழங்கிப் பேசிய அவர் கல்வித் துறையில் தமிழ்நாடு அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னோடியாக விளங்குகிறது என்று கூறினார் நீட் தேர்வை ரத்து செய்யவும் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரவும் நாடாளுமன்றத்தில் திமுக வலியுறுத்தும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு முகஸ்டாலின் கூறியிருக்கிறார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள ஒரு அறிக்கையில் சமீபத்தில் நடத்தப்பட்ட நீட் தேர்வில் மாநில அரசு பாடத்திட்டத்தின்கீழ் அரசு மற்றும் அரசு உதவிபெறும் பள்ளிகளில் படித்த கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் குறைந்த அளவே தேர்ச்சி பெற்றிருப்பதாக கூறினார் அதேநேரத்தில் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பு

மருத்துவ மேற்படிப்புக்கு தகுதியிருந்தும் அரசின் புதிய நிபந்தனைகளால் மேற்படிப்பில் சேர முடியாமல் உள்ளவர்கள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை விசாரித்த நீதிபதிகள் புதிய நிபந்தனைகளால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்கள் குறித்த அறிக்கையையும் மருத்துவ மேற்படிப்பில் காலியாக உள்ள இடங்கள் குறித்த விவரத்தையும் தாக்கல் செய்யுமாறு மாநில அரசுக்கு உத்தரவிட்டனர்

இந்தப் படிப்புகள் சட்டவிரோதமானது என்றும் இந்திய மருத்துவ கவுன்சில் மற்றும் மத்திய அரசிடம் ஒப்புதல் பெறாமல் நடத்தப்படுவதாகவும் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசூரித்த நீதிபதிகள் இவ்வாறு உத்தரவிட்டனர்

சிரியாவில் அரசுப் படைகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று அஞ்சுப்படுகிறது இஸ்ரேலிடமிருந்து ஏவுகணை உதவியுடன் செலுத்தப்படும் ஸ்பைஸ் குண்டுகளை இந்திய விமானப்படை கொள்முதல் செய்யவுள்ளது உச்சநீதிமன்ற நீதிபதிகளை கொலீஜியம் முறையில் தேர்வு செய்வதைப் போல் தேர்தல் ஆணையர்களையும் தேர்வு செய்ய வேண்டும் என்று மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி கூறியிருக்கிறார் அமர்நாத் புனித யாத்திரைக்கான ஏற்பாடுகள் குறித்து உள்துறை அமைச்சக அதிகாரிகள் ஜம்மு கஷ்மீர் மாநில ஆளுநர் திரு

மாலிக் குடன் ஆலோசனை நடத்தினர் விளையாட்டுச் செய்திகள் முதலில் உலக கோப்பை கிரிக்கெட் குறித்த செய்திகள் உலகக் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று கார்டிப்பில் நடைபெறும் ஆட்டத்தில் இங்கிலாந்து பங்களாதேஷ் அணிகள் மோதுகின்றன

இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் ஆட்டம் நாளை லண்டனில் நடைபெறவுள்ளது முன்னதாக நேற்று பாகிஸ்தான் இலங்கை அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் மழை காரணமாக கைவிடப்பட்டது இதனால் இரு அணிகளுக்கும் தவா ஒரு புள்ளி வழங்கப்பட்டது மகளிர் உலக கோப்பை கால்பந்துப் போட்டி பாரிஸில் நேற்று தொடங்கியது

பாரிஸில் நடைபெற்று வரும் ஃபிரஞ்ச் ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் செக் குடியரசின் வோண்டு ரோஸ்வாவும் ஆஸ்திரேலியாவின் ஆஷ்கி பர்ட்டியும் மோதவுள்ளனர்